தமிழகத்தில் போட்டயிடும் அஇஅதிமுக பிஜேபிகூட்டணிவேட்பாளர்களைஆதரித்துபிஜேபிமூத்தத் தலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிதாராபுரத்தில் இன்றுபிரச்சாரம் மேற்கொள்கிறார்

அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்றுமாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

இன்றுபிற்பகல் தாராபுரம் வரும் திருநரேந்திரமோடி அங்குநடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அத்தொகுதியில் போட்டியிடும் பிஜேபிவேட்பாளர் மற்றும் அருகில் உள்ளதொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுகஉள்ளிட்டகூட்டணிகட்சிகளின் வேட்பாளா்களுக்கும் ஆதரவு திரட்டுகிறாா் பின்னா் அங்கிருந்தகோவைவழியாகசென்னைவரும் பிரதமா் மாலையில் புதுச்சேரிசென்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளஉள்ளார் முன்னதாக இன்றுகாலையில் கேரளமாநிலம் பாலகாட்டில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரகூட்டத்திலும் திருநரேந்திரமோடிகலந்துகொள்கிறார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானபிரச்சாரம் ஐந்துதினங்களே எஞ்சியுள்ளநிலையில் மாநிலம் முழுவதும் அரசியல் கட்சித்தலைவர்கள் சூறாவளிபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

அப்போதுபேசியஅவர் சென்னைமாநகரமக்களின் குடிநீர் தேவைக்காகஅஇஅதிமுகஆட்சியில்தான் கண்ணன்கோட்டை தேர்வாய்கண்டிகைநீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டதுஎன்றார்

செம்பரம்பாக்கம் ஏரிஉபரிநீர் திறப்பைமுறையாககையாண்டதன் மூவம் மக்களுக்குதேவையானகுடிநீர் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிகுறிப்பிட்டார்

நலிவடைந்தொழில் நிறுவனங்களுக்குடனுதவிவழங்கி அவா்கள் மீண்டும் தொழில் தொடங்க வகைசெய்யப்படுவதுடன் விவசாயமின் இணைப்பு கோரிவிண்ணப்பித்துள்ளஅனைத்துவிவசாயிகளுக்கும் மும்முனைமின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தாா்

விவசாயிகளின் போராட்டத்திற்குதீாவுகாணமத்தியஅரசுகவனம் செலுத்தவில்லைஎன்றும் அவா் குறிப்பிட்டா் கிருஷ்ணகிரிமாவட்டம் தளிதொகுதியில் பிஜேபிவேட்பாளருக்குஆதரவு திரட்டிய கா்நாடகபிஜேபி மூத்தத் தலைவரும் அம்மாநிலஅமைச்சருமானதிருகே எஸ் ஈஸ்வரப்பா மத்தியஅரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தமிழகமக்களுக்குஉடனடியாககிடைப்பதற்கு

மத்தியஅரசுடன் மாநிலஅரசு இணக்கமாகசெயல்பட்டதால் தமிழகத்திற்குஅதிகநிதிஒதுக்கீடும் ஏராளமானதிட்டங்களும் வரபெற்றிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

தேனிமாவட்டம் கம்பம் தொகுதிதிமுகவேட்பாளரைஆதித்தபிரச்சாரம் மேற்கொண்டமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ திமுகஆட்சிக்குவந்தால் சிறு குறு நடுத்தரதொழில்துறைவளர்ச்சிக்கும் புதியவேலைவாய்ப்புகளைஉருவாக்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார் வேளாண் துறைக்குதளிபட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றதிமுகவாக்குறுதியையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலைசிறுத்தைகள் வேட்பாளருக்குஆதரவு திரட்டிய அக்கட்சித் தலைவா் திருதொல் திருமாவளவன் அஇஅதிமுகதமிழகத்தில் பிஜேபி யின் நிழல் போன்றுசெயல்படுவதாககூறினார்

துத்துக்குடிமாவட்டம் திருச்செந்தூரில் திமுகவேட்பாளரைஆதரித்துபிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் மகளிர் அனிசெயலாளர் திருமதிகளிமொழி அஇஅதிமுகஆட்சிக் காலத்தில் தமிழகத்தில் புதியதொழிற்சாலைகள் எதுவும் கொண்டுவரப்படவில்லைஎன்றார்

மதிப்புள்ள மூன்றுகிலோதங்கநகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன

அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இரண்டாம்கட்டவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்றுமாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இத்தொகுதிகளில் நாளைமறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

சூயஸ் கால்வாயில் தரைதட்டிநின்றசரக்குகப்பல் மீட்கப்பட்டிருப்பதையடுத்து உலகின் கப்பல் மற்றும் சரக்குபோக்குவரத்துதொழிலுக்குபெரும் ஆறுதலாகஅமைந்துள்ளதுஎனமத்தியகப்பல் துறை இணையமைச்சள் திருமன்சுக் மாண்டவியாதெரிவித்துள்ளார்